கோவிட் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் தடுப்பூசி போட அவர் அழைப்பு விடுத்துள்ளார்

சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி திரு

உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

கோவிடிற்கு எதிராக நமது மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் அர்ப்பணிப்புடனும் விரைவாகவும் பணியாற்றி வருவதாக பிரதமர் பாராட்டியுள்ளார்

தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் தத்தம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலிருந்து பிரதமருடன் கலந்துரையாட வகை செய்யப்பட்டுள்ளது செய்யப்பட்ட மாணாக்கர் தேர்வுகளுக்கான உபகரணங்கள்

சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கோவிட் நோய் தொற்று காலத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்டவைகள் குறித்து விரிவான மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளநிலையில் தேர்தல் வாகன சோதனை தேர்தல் கண்காணிப்பு பறக்கும் படையினர் உள்ளிட்ட தேர்தல் பணிகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது

அஇஅதிமுக கூட்டணியில் பிற கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்து சென்னையில் கட்சியின் தலைமையகத்தில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் இணை ஒ ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர்களும் கட்சிநிர்வாகிகளும் கலந்துகொண்டனர்

கன்னியாக்குமரி மாவட்டம் நாகர்கோவில் தக்கலை முளகுமூடு குளச்சல் களியக்காவிளை பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்

தேர்தல் பணியாற்ற கடலூர் வந்த துணை ராணுவப்படையினர் இதில் பங்கேற்றுள்ளதாக எமது கடலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த காணொலிகாட்சி வாகனத்தில் வாக்களிப்பதன்அவசியம் தொடர்பான விழிப்புணர்வு வீடியோக்களும் இடம்பெற்றுள்ளன

விஜயகார்த்திகேயன் தலைமையில் அரசியல் கட்சியினருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது

ம் ம் ம் ம் ம வானிலை வங்கக்கடலில் நிலவும் எதிர் காரணமாக கடலோர சுழற்சி கிழக்கு திசையிலிருந்து வீசும் ஈரக்காற்று காரணமாக கடலோர மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையத்தின் இயக்குநர் திரு